உன்னாவ் பாலியல் வன்கொடுளம வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள உத்தரப்பிரதேச எம் எல் ஏ

ஏய்ம்ஸ் மற்றும் சப்தார்ஜங் மருத்துவர்களின் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது

ஸ்ரீநகரில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொது மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவு அமலில் உள்ள பகுதிகளில் எத்தகைய கூட்டமும் நடத்த அனுமதி இல்லையெள உத்தரவிடப்பட்டுள்ளது ஜம்மு கிஷ்வார் ரிசை டுடா உதாம்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இத்தடை உத்தரவு அமலில் உள்ளது கிஷ்வார் ரஜோரி மற்றும் ராம்பான் மாவட்டத்தில் பனிஹல் பகுதிகளிலும் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஜோரி மாவட்டத்திலும் அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது ஜம்மு பல்கலைக்கழகம் இன்று மூடப்படும் என்றும் அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மலைப்பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களிலிருந்து மாணவர்கள் உடனடியாக வெளியேறம்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அப்பகுதியில் தொலைபேசி மற்றும் இணையதள சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு செயற்கைக்கோள் கைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளன இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் உயர் அதிகாரிகளுடன் ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து ஆவோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இக்கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்துறை செயலாளர் திரு ராஜீவ் காபா உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காள அரசியலை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்துச் செல்லவேண்டுமௌ பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சிப் பட்டறையின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்மறை சிந்தனைகளை புறம்தள்ளிவிட்டு பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமின்றி அனைவருக்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரலகாத் ஜோஷி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் விதிகளின்படி நடந்தகொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுரை வழங்கியதாக கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் பாதயாத்திரை மேற்கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமென அறிவுறத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கட்சித் தொண்டர்களுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தேர்தலில் அவர்கள் ஆற்றிய பணிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர் திரு குல்தீப் சிங் ஷெங்கார் தில்லி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்ப்படுத்தப்படவுள்ளார் கடந்த ஆண்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு குல்தீப் சிங் சிட்டாப்பூர் சிறையிலிருந்து நேற்றிரவு தில்லிக்கு மாற்றப்பட்டார் அவருடன் குற்றம்சாட்டப்பட்ட மற்றவர்களும் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்தப்படவுள்ளனர் கடந்த ஆன்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்மனி ரேபரேலியில் சாலை விபத்து ஒன்றில் படுகாயமடைந்தார் அவர் தொடர்ந்து லக்னோ மருத்துவமளையில் சிகிச்சைப் பெற்று வருகிறார் இதில் சதிச்செயல் இருக்குமோ என்ற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்தரப்பிரசேத்தின் பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே சிட்டாப்பூர் சிறையிலிருந்து தில்லிக்கு மாற்றப்படும்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது திரு குல்தீப் சிங் ஷெங்கார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தம்மீது வழக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் திகார் சிறையில் உள்ள காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் உடல்நிலையில் கவலைக்கொள்ளும் அளவிற்கு எந்த பின்னடைவும் இல்லைபென சிறைத்துறை தலைவர் திரு சந்தீப் கோயல் கூறியுள்ளார் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்த வழக்கில் தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யாசின் மாலிக்கின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளியான தகவலை மறுத்த அவர் யாசின் மாலிக்கின் உடல்நிலையில் கவலை கொள்ளும் அளவிற்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்று கூறினார் முன்னதூக யாசின் மாலிக்கின் மனைவி அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்ததை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரிலிருந்து அமர்நாத் யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலாப் பயனிகள் சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக ஸ்ரீநகர் தில்லி இடையேயான விமான கட்டணத்தை ஏர் இண்டியா நிறுவனம் ஏழாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக நிர்ணயித்துள்ளது ஸ்ரீநகரிலிருந்து இயக்கப்படும் விமான கட்டணங்களை தனியார் நிறுகூனங்கள் கணிசமாக உயர்த்தியுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக இந்த நடவடிக்கையை ஏர் இண்டியா நிறுவனம் எடுத்துள்ளது

புதுதில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஏய்ம்ஸ் மற்றும் சப்தார்ஜங் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளனர் தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவில் இடம்பெற்றுள்ள சில பிரிவுகள் குறித்து மருத்துவர்களின் கருத்து பரிசீலிக்கப்படும் என மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்ததை அடுத்து வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது

ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் கொட்டப்பள்ளி கிராமத்திற்கு அருகே சென்றுகொண்டிருந்த மூன்று சக்கர வாகனம் எதிரே வந்த கனரக வாகனத்தால் மோதப்பட்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான மூன்று சக்கர வாகனத்தில் ஏராளமானோர் பயணம் செய்ததால் பலி எண்ணிக்கை அதிகரித்ததாக காவல்துறை கூறியுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு கே சந்திரசேகர ராவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் இந்தியா இஸ்ரேல் இடையயான வலுவாள நட்பு தொடர்ந்து நீடிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நண்பர்கள் தினத்தையொட்டி இந்தியாவிற்கு இஸ்ரேல் வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் திரைப்படப் பாடலை மேற்கொள்காட்டி நட்புணர்வை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோதி இருநாட்டு உறவும் தொடர்ந்து நீடிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா அக்டோபர் மாதம் இந்தியாவில் சுற்றுப் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல் மோமென் தெரிவித்துள்ளார் டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்றுள்ள திருமதி ஷேக் ஹசினா நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தனது பயணத்தின்போது இந்திய தலைவர்களுடன் ஆலோசிப்பார் என கூறினார் கர்நாடகாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா இன்று பார்வையிடுகிறார் விமானம் மூலம் பெல்லாரி செல்லும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யட்கிர் ராய்ச்சூர் பகல்காட் மற்றும் விஜய்பூரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறார் பெல்காவி மாவட்டத்தில் உள்ள அத்தானி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு செல்லும் அவர் பின்னர் காணொலிக்காட்சி வாயிலாக மாவட்ட அதிகாரிகளுடன் வெள்ளநிலை குறித்து ஆலோசளை நடத்துகிறார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேத விவரங்களை மதிப்பிடும் அவர் நாளை புதுதில்லி சென்று மத்திய அரசிடம் நிலைமை குறித்து விளக்க உள்ளார் அவருடன் கர்நாடக மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தில்லி செல்லவுள்ளனர் இதனிடையே அடுத்த ஐந்து நாட்களுக்கு கிருஷ்ணா நதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த மழழ பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது

இதன் காரணமாக டத் வொர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மூன்று போட்டிகள் கொண்ட இந்தத் தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது